நிர்மலா சீத்தாரமன் கூறியுள்ளார் கர்நாடக அரசியல் நிலவரம் காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்றும் அமளி ஏற்பட்டது காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசின் எந்த திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்க கூடாது என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முதல் படி எடுக்கப் பட்டுள்ளதால் அடித்தட்டு ஜனநாயகம் மீட்கப்படும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் நிதி உறுதிப்பாட்டுப் பாதையில் தொடர்நது பயணிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

கர்நாடகத்தில் பிஜேபி பிரதிநிதி குழு ஒன்று இன்று பெங்களூரில் மாநில ஆளுநரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் திரு குமாரசாமியின் ராஜினாமா கடிதத்தை கேட்டுப் பெறக்கோரி மகஜர் கொடுத்துள்ளது மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குமாரசாமி அரசு பெரும்பான்மை வலுவை இழந்து விட்டதால் சட்டமன்றத்தில் அரசின் பெரும்பான்மை வலுவை சோதிக்க தேவையில்லை என்றார் முதலமைச்சர் குமாரசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரி கர்நாடகா பிஜேபி எம்எல்ஏக்கள் இன்று பெங்களூரில் உள்ள கர்நாடக அரசின் தலைமைச் செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு சிவகுமார் அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்திப்பதற்காக இன்று மும்பை சென்றுள்ளார் ஆயினும் எம்எல்ஏக்களை சந்திக்க அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது

மனுவை அவசர மனுவாக நாளை விசாரிப்பது இந்த குறித்துப்பரிசீலிக்கப்படும் என தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் உறுதியளித்துள்ளார்

மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தியதால் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் காங்கிரஸ் திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனை வழங்க வகை செய்யும் போக்சோ சட்டத் திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது குழந்தைகளை வைத்து ஆபாச படம் எடுப்பவர்களுக்கு கடும் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கவும் இந்த சட்டத் திருத்தங்களில் வகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் புதுடெல்லியில் செய்தியாளரிடம் தெரிவித்தார் ரயில்வே பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு குரூப் ஏ அந்தஸ்து மற்றும் அதற்கான நிதிப் பலன்களை வழங்கும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் மூன்றாம் கட்ட கிராமச் சாலைகள் திட்டத்தை தொடக்கவும் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டபேரவைகளுக்குக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது பற்றிய பிரச்சனையில் மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆராய்ந்து உள்ளது

ரவிசங்கர் பிரசாத் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார் இப்பிரச்சனை மேற்கொண்டு கமிஷனுக்கு அனுப்ப பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டபேரவைகளுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறைக்கு ஏற்ற செயல் திட்டம் ஒன்றை சட்டக் கமிஷன் உருவாக்கும் என்றும் அவற் கூறினார்

பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கான பத்து சதவிகித இட ஒதுக்கீடும் இந்த ஆள் சேர்ப்பு நடைமுறைகளின் போது வழங்கப்படும் என்று அவர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார்

காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசின் மேகதாது அணை உள்ளிட்ட எந்த திட்டத்திற்கும் தமிழக அரசின் ஒப்புதல் இன்றி அனுமதி அளிக்க கூடாது என வலியுறுத்தி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு

ஆற்றுப் பள்ளதாக்கு திட்டங்கள் மற்றும் நீர் மின் திட்டங்களை மதிப்பிடுவதற்கான குழுவின் கூட்டத்திற்கான அலுவல் பட்டியலில் மேகதாது திட்டம் தொடர்பான புதிய வரைவு விதிமுறைகளுக்கு அனுமதி அளிக்கும் அலுவலும் இடம் பெற்றுள்ளதாக தெரியவந்திருப்பதாகவும் இது காவிரித் தீர்ப்பாயத்தின் இறுதி உத்தரவு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அவர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் நீட் பிரச்சினை தொடர்பாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரி இன்று தமிழக சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

இதற்கு சட்டத் துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அளித்த பதிலை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

வைகோவிற்கு மாற்று வேட்பாளராக திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த திரு

ஆர் இளங்கோ இன்று தமது வேட்பு மனுவை விலக்கி கொண்டதை தொடர்ந்து எஞ்சிய ஆறு வேட்பாளர்களும் நாளை போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட உள்ளது இதில் திரு வைகோ உட்பட மூவர் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் பாமக வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உட்பட மூவர் அஇஅதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் புதுவையில் எட்டு ஆண்டு இடைவெளிக்குப் பின்னர் உள்ளாட்சித் தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கான முதல்படியாக மாநில தேர்தல் ஆணையர் பதவிக்கு ஆள் எடுக்க பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளதால் மாநிலத்தில் அடித்தட்டு ஜனநாயகம் மீட்கப்படும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக வாட்ஸ் அப்பில் செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் இந்த எட்டு ஆண்டுகளில் குறிப்பாக கிராமப்புற புதுவையில் நிலைமைகள் பெருமளவில் மாறி இருப்பதாகவும் தற்போது சமூக பணிகளில் அதிக ஆர்வம் காட்டி வரும் பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் அடித்தட்டு ஜனநாயகத்தில் புதிய ஆற்றலை பாய்ச்சுவதற்கான வாய்பாக உள்ளாட்சித் தேர்தலை எடுத்துக்கொண்டு துப்புரவு மழைநீர் சேகரிப்பு போதை ஒழிப்பு போன்ற பணிகளில் தலைமை ஏற்க முன் வரவேண்டும் என்றும் கூறினார்

இன்று ஏனாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவா சிக்கிம் போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே சூதாட்ட மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார்

முன்னதாக வருவாய் துறையால் வழங்கப்படும் ஜாதி வருவாய் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களை ஆன்லைன் மூலம் வழங்கும் வசதியை ஏனாமில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடங்கி வைத்தார் புதுவையின் இதர பகுதிகளில் இந்த வசதி இம் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது புதுவையில் பாசனக் குட்டைகள் மற்றும் குளங்களில் இருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் வருவாய்த்துறையில் உரிய தொகை செலுத்தி போக்குவரத்து அனுமதிச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என மாநில அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்துள்ளது பாசனக் குட்டைகள் மற்றும் குளங்களை தூர்வாரி அவற்றின் கொள்ளளவை அதிகரிப்பதற்கான அரசின் முயற்சிகளுக்கு இதனால் உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வண்டல் மண் எடுப்பதை அனுமதிக்கும் வகையில் விதிமுறைகள் உரிய விதத்தில் திருத்தப்பட்டுள்ளன

நிர்மலா சீத்தாரமன் கூறியுள்ளார் கர்நாடக அரசியல் நிலவரம் காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்றும் அமளி ஏற்பட்டது காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசின் எந்த திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்க கூடாது என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முதல் படி எடுக்கப் பட்டுள்ளதால் அடித்தட்டு ஜனநாயகம் மீட்கப்படும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்